ராம்நாத் கோவிந்த் வலியுறுத்தி உள்ளார் மகளிருக்கு எதிரான குற்றங்களை தடுக்க சட்டங்கள் கொண்டு வருவது தீர்வாகாது என்றும் மக்கள் மனநிலையில் மாற்றம் தேவை என்றும் அரசியல் கட்சிகளின் கடுமையான முயற்சியும் அவசியம் என்றும் குடியரசுத் துணை தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு கூறியுள்ளார்

தமிழ்நாட்டில் கிராமப்புற உள்ளாட்சித் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது கிராமப்புற மக்களுக்கு மருத்துவ சேவைகள் விரைவாக கிடைக்கச் செய்ய வேண்டியதன் அவசியத்தை புதுவை முதலமைச்சர் திரு நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார்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

அவர் இன்று ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் உயர்நீதி மன்றத்திற்கான புதிய கட்டிடத்தை திற்றந்து வைத்து பேசினார் சமுதாயத்தில் நலிவடைந்த பிரிவினருக்கு இலவச சட்ட சேவைகள் கிடைக்கவும் செய்ய வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார் நீதித்துறையில் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதன் மூலம் விரைவாக நீதி கிடைக்க செய்ய இயலும் என்று குடியரசுத் தலைவர் மேலும் கூறினார் மகளிருக்கு எதிரான குற்றங்களை தடுக்க சட்டங்களை கொண்டு வருவது மட்டும் தீர்வாகாது என்று குடியரசுத் துணை தலைவர் திரு

டெல்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் மகளிரை கன்னியத்துடனும் நடத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் நமது கலாச்சாரத்திற்கு மாறாக சமீபத்தில் நடந்துள்ள சில சம்பவங்கள் வெட்கக் கேடானது என்றார் அவர் மகளிருக்கு எதிரான கொடுமைகளை தடுத்து நிறுத்த அனைவரும் ஒருங்கிணைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் இதற்கு மக்களின் மனநிலையில் மாற்றம் தேவை என்ற அவர் அரசியல் கட்சிகளும் இதற்கு தீர்வு காண கடுமையான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறினார் மகளிருக்கு எதிரான குற்றங்களை தடுக்க சட்டங்கள் மட்டும் போதாது என்றும் மக்களின் மனநிலையில் மாற்றழும் தேவை என்றும் அவர் கூறினார்

நிர்மலா சீத்தாராமன் தெரிவித்துள்ளார் புதுடெல்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் வரி விலக்குகளை நீக்குவது உள்ளிட்ட வரிகட்டமைப்பை எளிமைப்படுத்துவதே அரசின் நோக்கம் என்றார் பொருளாதாரத்தை மேம்படுத்த கடந்த ஆகஸ்டு மற்றும் செப்டம்பர் மாதங்களில் அரசு பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாகவும் அவர் கூறினார் வரி செலுத்துவோர் எந்தவித நெருக்குதலுக்கு உட்படுத்த மாட்டார்கள் என்று அவர் உறுதியளித்துள்ளார்

சேவைகள் வரி பற்றி குறிப்பிட்ட அவர் இதன் கட்டமைப்பை பொருட்கள் மற்றும் சேவைகள் வரி கவுன்சில் தான் முடிவு செய்யும் என்றார்

இதன்படி பிரதமரின் வன் தன் திட்டம் முனைப்புடன் செயல்படுத்தப்படுகிறது

இத்தகவலை பழங்குடியினர் கூட்டுறவு விற்பனை மேம்பாட்டு கழக நிர்வாக இயக்குநர் திரு

பழங்குடியின மக்களின் கைவினைப் பொருட்கள் கிஷன் சந்தைப்படுத்த சமீபத்தில் நடைபெற்ற ஆடி மகோட்சவ் நிகழ்ச்சி மக்கள் இடையே நல்ல வரவேற்பை பெற்றதாக அவர் கூறினார்

இந்த தீ விபத்தில் பலியான குடும்பத்தினர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா மத்திய அமைச்சர்கள் மற்றும் பல தலைவர்கள் அனுதாபத்தையும் இரங்கலையும் தெரிவித்து செய்தி விடுத்துள்ளனர் இதற்கிடையில் இந்த தீ விபத்து நடைபெற்ற கட்டிடத்தின் உரிமையாளர் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த விபத்து மின் கசிவு காரணமாக ஏற்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது

காயம் அடைந்தோருக்கு ஒரு லட்ச ருபாய் நிதியுதவியுடன் இலவச சிகிச்சையும் வழங்கப்படும் என திரு கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார் இந்த தீ விபத்து தொடர்பாக நீதிமன்ற விசாரணைக்கு உத்தரவிட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் கிராமப்புற உள்ளாட்சித் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை தெமாடங்க உள்ளது

இந்த உள்ளாட்சித் தேர்தலுக்கான பணிகளை மாநில அரசு மும்மரமாக மேற்கொண்டுள்ள நிலையில் திமுக இந்த தேர்தல் அறிவிப்பை ஆட்சேபித்து உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய போவதாக அக்கட்சித் தலைவர் திரு ஸ்டாலின் கூறியுள்ளார் வார்டு வரையறை மகளிருக்கான இடஒதுக்கீடு ஆகியவை இறுதி செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்ட பின்னரே தேர்தலை நடத்த வேண்டும் என திரு ஸ்டாலின் கூறியுள்ளார்

நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார்

நாராயணசாமி இதை தெரிவித்தார் கிராமப்புறங்களில் வசிக்கும் விவசாயிகள் கூலித் தொழிலாளர்கள் மற்றும் பாமர மக்கள் தங்களை பாதித்துள்ள நோய்கள் குறித்து அறியாமையிலேயே இருப்பதாக அவர் கூறினார் இந்த மக்கள் சத்துணவு குறைவு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கிடைக்காமை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் நோய்வாய்படுகிறார்கள் இதே போல் நகர்புற பகுதி மக்களின் ஆடம்பர வாழ்க்கையும் பல நோய்களை ஏற்படுத்துவதாக அவர் கூறினார் எனவே நமது நாடு வளர்ந்த நாடுகள் மற்றும் வளரும் நாடுகள் ஆகியவை எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டிய நிலையில் இருப்பதாக திரு நாராயணசாமி தெரிவித்தார் சுகாதாரத் துறைக்கு மத்திய மற்றும் மாநில அரசுகள் ஒதுக்கீடு செய்யும் தொகை மிகவும் குறைவாக இருந்த போதிலும் நமது மருத்துவர்கள் மக்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் திறமையாக செயல்படுவதாக அவர் தெரிவித்தார் புதுவையை மருத்துவ சேவைகளில் முதல் இடத்தை வகிப்பதாக திரு நாராயணசாமி கூறினார் இதற்காக புதுவை இந்தியா டுடேவின் விருதை பெற்றிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

புதுவையில் வடகிழக்கு பருவ மழைக்கு எஞ்சியுள்ள காலத்தில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைள் குறித்து இன்று துணைநிலை ஆளுநர் ஆய்வு கூட்டம் ஒன்றை நடத்தினார் இதுவரை வடகிழக்கு பருவமழை காலத்தில் ஒருங்கிணைந்து எடுக்க தவறிய நடவடிக்கைகள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது இதில் பேரிடர் மேலாண்மை உள்ளாட்சித்துறை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் கொம்யூன் நகராட்சி ஆணையர்கள் கலந்து கொண்டனர் மழைக் காலத்தில் எடுக்க தவறிய நடவடிக்கைகள் குறித்த விவாதித்த இக்கூட்டம் இந்த தவற்றை வரும் காலங்களில் தவிர்ப்பது குறித்தும் பரிசீலித்து இந்த கூட்டத்தில் பேரிடர் மேலாண்மை இய்க்குநர் மழை பொழிவு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை விளக்கினார் கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் இவ்வாண்டு புதுவையில் இதுவரை வடகிழக்கு பருவ மழை கடந்தாண்டை விட அதிகமாகவே பெய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டது தற்போதைய பருவத்தில் கூடுதல் மழை பெய்த பகுதிகள் இனம் காண்ப்பட்டுள்ளன இப்பகுதிகளில் எஞ்சியுள்ள பருவ மழை காலத்தில் கூடுதல் கவனம் செலுத்த இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது தமிழ்நாட்டில் மாணவ மாணவியர் அறிவியல் சார்ந்த விஷயங்களில் அதிக ஆர்வம் காட்டுவதாக இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் முன்னாள் இயக்குநரும் தேசிய திட்டமிடல் மற்றும் ஆராய்ச்சி அமைப்பின் தலைவருமான விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்துள்ளார் விழுப்புரத்தில் தனியார் கலைக் கல்லூரி ஒன்றில் இன்று அவர் மாணவர்களுக்கு பட்டம் வழங்கி பேசினார்

இந்த பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அறிவியல் தொழில்நுட்ப வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் பல்வேறு துறைகளில் ஊக்குவிக்கப்படுவதாக கூறினார்